அளித்துள்ளது

அமலாக்கப் பிரிவு சோதனைநடத்தியுள்ளது ஆப்கான் அதிபர் திரு அஸ்ரப் கனி இன்று புதுதில்லிவந்துசேர்ந்தார்

பிரதமர் திருநரேந்திரமோடியுடன் இருநாட்டுபரஸ்பரவிவகாரங்க்ளகுறித்துஅவர் பேச்சுநடத்துகிறார் ரொமானியாசென்றுள்ளகுடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு

போட்டிக்குதகுதிபெற்றுள்ளார் இனிவிரிவானசெய்திகள் முத்தலாக் முறையைசுட்டவிரோமாகஅறிவிக்கும் அவசரசுட்டத்திற்குமத்தியஅமைச்சரவை இன்றுஒப்புதல் அளித்துள்ளது முஸ்லீம் பெண்களின் உரிமைபாதுகாப்பு திருமணமசோதாஏற்கனவேமக்களவையில் நிறைவேற்றப்பட்டது மாநிலங்களவையில் போதியஉறுப்பினர்கள் இல்லாததால் இந்தமசோதாநிலுவையில் உள்ளது முத்தலாக் முறைசட்டவிரோதமானதுஎன்றுகடந்தஆண்டுஉச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது என்றாலும் தொடர்ந்து இந்தமுறைநீடிப்பதால் இந்தமசோதாகொண்டுவரப்பட்டது

இந்தவழக்கில் மைக்கிள் தவிரமேலும் இரண்டு இடைத்தரகங்களும் விசாரிக்கப்பட்டுவருகின்றனர்

இந்தியாவில் உள்ளதிருகபூரின் நிறுவனங்கள் பணம் வசூலித்துவைர இறக்குமதிக்காகவெளிநாடுகளுக்குஅனுப்பிவைத்ததாககூறப்படும் புகார்கள் குறித்து புலனாய்வு நடந்துள்ளது மத்திய அரசுஊழியர்கள் பேலைநிறுத்தம் செய்தால் கடும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுஅரசுஎச்சரித்துள்ளது குறைந்தபட்ச்ஊதியத்தைமாற்றியமைக்கவும் புதிய ஒய்வூதியத் திட்டத்தைரத்துசெய்யவும் கோரியும் வேலைநிறுத்தம் செய்யப்போவதாகமத்திய அரசுஊழியர்கள் சங்கம் அறிவித்திருந்தது இந்தவேலைநிறத்த அறிவிப்பையொட்டிஊழியர்கள் தற்செயல் விடுமுறைகோரினால் அனுமதிக்கவேண்டாம் என்றுமத்திய அரசின் பணியாளா் நலன் மற்றும் பயிற்சித்துறை அதிகாரிகளுக்குஉத்தரவிட்டுள்ளது அதுமட்டுமன்றி அரசுணழிபா்கள் எத்தகையபோராட்டத்திலும் ஈடுபடக் கூடாதுஎன்றபணிவிதிகளுக்கு இது மாறானதுஎன்றும் அந்ததுறைச்சரித்துள்ளது ஆப்கன் அதிபர் திரு அஷ்ரப் கனிஒருநாள் பயணமாக இன்று புதுதில்விவந்தடைந்தாா் அவரைவிமானநிலையத்தில் மத்தியவீட்டுவசதிமற்றும் நகர்புற வளர்ச்சித்துறைஅமைச்சர் திருஹர்தீப் சிங் பூரிவரவேற்றார் அவர் இன்றுபிற்பகல் பிரதமர் திருநரேந்திரமோடியைசந்தித்துபேசுகிறார்

பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சா் ஆப்கானிஸ்தான் செல்வதாகஅறிவிக்கப்பட்டுள்ளநிலையில் ஆப்கான் அதிபரின் இந்தவருகைமுக்கியத்துவம் பெறுகிறது

இந்த புதியபாதைதேயிலைத் தோட்டங்கள் வனப்பகுதிகள் மற்றும் மலைச்சிகங்கள் வழியாகசெல்கிறது

இதன் காரணமாக இதுவரைசாலைவசதியில்வாதகிராமங்கள் சாலை இணைப்பைபெற்றுவருகின்றன

அந்நாட்டின் சௌட் தலைவர் திருகாலின் போபஸ்க்யூ வுடன் துதுக்குழு அளவிலானபேச்சுவார்தைநடத்தினார் ரொமானியஅதிபர் திருகிளாஸ் வார்னர் லொஹானிஸ் பிரதமர் விரோரிகாடான்ஸிலாஆகியோருடனும் தூத்துக்குஅளவிலானபேச்சுக்கள் நடத்தவுள்ளாா் மூன்றுநாடுகள் பயணத்தின் இறதிக்கட்டமாககுடியரசுத் துணைத்தலைவர் நேற்றுரொமானியாசென்றடைந்தார் அந்நாட்டின் நாடாளுமன்றகூட்டத்திலும் திருவெங்கையாநாயுடு உரையாற்றுகிறார் ரொமானியாவில் உள்ள இந்தியா ரொமானியதொழிலதிபர்கள் கூட்டத்தில் அவர் கலந்துரையாடுகிறார்

பெட்ரோல் டீசல் விலையர்வைஎதிர்த்துகுஜாத் தலைநகர் காந்திநகரில் காங்கிரஸ் கட்சி இன்றுசைக்கிள் பேரணிநடத்துகிறது சட்டமன்றகாங்கிரஸ் தலைவர் திரு பரேஷ் தனானி பிரதேசகாங்கிரஸ் தலைவர் திருஅமித் சௌதாஆகியோர் இந்தபேரணியில் கலந்துகொண்டனர் இதனிடையேகுஜராத் சட்டமன்றத்தில் திருவிஜய் ரூபானிதலைமையிலானபிஜேபிஅரசுக்குஎதிராககாங்கிரஸ் கட்சிகொடுத்துள்ளநம்பிக்கையில்லாதீர்மானம் இன்றுஎடுத்துக் கொள்ளப்படுவதால் பிஜேபிசட்டமன்றஉறுப்பினர்கள் தவறாமல் கலந்துகொள்ளுமாறுகட்சிக் கொறடாஉத்தரவிட்டுள்ளது காங்கிரஸ் சட்டமன்றடறுப்பினர் கொடுத்த திருசைல் பார்மர் இந்தநம்பிக்கையில்லாதீர்மானம் இன்றுபிற்பகல் எடுத்துக் கொள்ளப்படும் என்றுதெரிகிறது

தென்கொரியதலைநகர் சியோலுக்குவருவதற்குவடகொரியஅதிபர் இசைவு தெரிவித்துள்ளார் அப்படிவந்தால் இவரேதென்கொரியாவுக்குவரும் வடகொரியமுதல் தலைவராவார் அனு ஆயுதங்கள் இல்லாதபிரதேசமாககொரியதீபகற்பகம் விரைவில் மாறும் என்றதென்கொரியஅதிபா் நம்பிக்கைதெரிவித்துள்ளார்